தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தி உள்ளார் புதிய தொழில் கொள்கை ஒன்றை அரசு விரைவில் கொண்டு வர இருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கூறி உள்ளார் துணை நிலை ஆளுநரின் பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்கள் குறித்து முதலமைச்சர் எதிர்மறைக் கருத்துக்களை வெளியிடுவது மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிக்கும் என்று புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறி உள்ளார் மோட்டார் வாகன சட்ட மசோதாவை ஆட்சேபித்து போக்குவரத்து தொழிற்சங்கள் அறிவித்துள்ள வேலை நிறுத்தம் காரணமாக நாளை புதுவை தமிழகத்தில் காலை முதல் மாலை வரை பேருந்துகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

எழுத்தறிவு சுகாதாரம்உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்திருப்பதை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாராட்டி உள்ளார் அவர் இன்று திருவனந்தபுரத்தில் கேரள சட்டப்பேரவையின் வைரவிழா கொண்டாட்டங்களின் நிறைவு விழா நகழ்ச்சியில் பேசினார் கேரள சட்டப்பேரவை வைரவிழா கொண்டாடுவதை பெரிதும் பாராட்டிய அவர் கேரள மக்களுக்கு முன்கூட்டியே ஒணம் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இந்த ஜனநாயக திருவிழா நாட்டின் சட்டமன்ற ஜனநாயக முறைக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்று குடியரக தலைவர் கூறினார் அரசியலில் வன்முறைக்கு இடமில்லை என்ற அவர் மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் வன்முறைச் சம்பவங்கள் நிகழ்வதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்றும் கூறினார் கேரளாவின் சாதனைகள் ஒரு முன் உதாரணமாக இருப்பதாக தெரிவித்த அவர் அடுத்த கட்டமாக மாநில இளைஞர்களுக்கு அம்மாநிலத்திலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கச் செய்ய வேண்டும் என்றார் கேரளாவின் வர்த்தகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு இது அவசியம் என்று அவர் தெரிவித்தார் கேரள சட்டப்பேரவையில் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து ஆரோக்கியமான விவாதங்கள் குடியரசு தலைவர் கூறினார் சமூகநலத்திட்டங்களை நடைபெறுவதாக அமல்படுத்துவதிலும் கேரளா நாட்டிற்கே முன் உதாரணமாக திகழ்வதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் திரு சதாசிவம் முதலமைச்சர் திரு பிணராய் விஜயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கொள்கை புதிய தொழில் கொள்கை ஒன்றை மத்திய அரசு விரைவில் அறிவிக்க இருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கூறி உள்ளார் மக்களவையில் இன்று இதைத் தெரிவித்த அவர் இந்த புதிய தொழில் கொள்கை திறன்மேம்பாடு தர மேம்பாடு ஏற்றுமதி ஊக்குவிப்பு போன்ற பல்வேறு முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றார் நாட்டின் தொழில் துறையை பாதித்துள்ள பல்வேறு பிரச்சனைகளை அரசு அறியும் என்றும் அவற்றை களையும் வகையில் இந்த புதிய தொழில் கொள்கை இருக்கும் என்றும் திரு சுரேஷ்பிரபு கூறினார் மலிவான வெளிநாட்டு பொருட்கள் உள்நாட்டு சந்தைக்கு வருவதை தடுக்க உள்நாட்டு தொழிலாளர்களின் திறன் மேம்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் இதற்கென தொழில் அமைச்சகம் திறன் மேம்பாட்டு துறையுடன் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக திரு சுரேஷ் பிரபு மேலும் கூறினார் நதிகள் இணைப்பு நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு அரசு முன்னுரிமை வழங்குவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறி உள்ளார்

இரு அட்டல் பிகாரி வாத்பாய் பிரதமராக இருந்தபோது இத்திட்டம் ஆராயப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வினித் சரண் உத்தராகண்ட் உயர்நீதிமன்ற தலைவமை நீதிபதி திரு கேஎம் ஜோசப் ஆகியோருக்கு நாளைஉச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமானம் செய்து வைக்கிறார் நீதிபதி இந்திரா பேனர்தி மற்றும் நீதிபதி திரு வினித் சரண் நீதபதி ஜோசப் ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கும் அறிவிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது

நலிவடைந்த பிரிவினருக்கு தரமான அதிநவீன சுகாதாரச் சேவைகள் கிடைக்கும் வகையில் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும்

இவர்கள் தேசிய சுகாதார பாதுகாப்புத் இட்டத்தின் கீழ் மருத்துவ உதவி பெறுவது குறித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவுவார்கள் ஆயுஷ்மான் மித்ரன் என்ற இந்த பணியாளர்களை நியமிக்க ககாதார அமைச்சகம் திறன்மேம்பாட்டுத் துறையுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இரணபேடி துணை நிலை ஆளுநரின் பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்கள் பற்றி முதலமைச்சர் திரு நாராயணசாமி எதிர்மறைக் கருத்துக்களை தெரிவிப்பது மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிக்கும் என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் விரண்பேடி கூறி உள்ளார் ஆளுநர் அலுவலகம் குறித்தும் அரசு அதிகாரிகளை குழப்பத்தில் ஆழ்த்துவது போன்றும் முதலமைச்சர் பேசி வருவது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதுவை அரசு அதிகாரிகள் துணை நிலை ஆளுநரின் உத்தரவுகளை ஏற்க வேண்டியது இல்லை என்று நேற்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்த கருத்துக்கு பதில் அளிக்கும் வகையில் துணை நிலை ஆளுநர் இதைக் கூறி உள்ளார் மாநிலத்தின் வளர்ச்சி தான் முதலமைச்சரின் முக்கிய நோக்கம் என்றால் இத்தகைய கருத்துக்களை அவர் வெளியிட்டு இருக்க மாட்டார் என்று துணை நிலை ஆளுநர் கூறி உள்ளார் புதுவையை முன்னேற்ற விரும்பினால் முதல்வர் இத்தகைய கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என்றும் ஆளுநரின் அதிகாரங்களை குறைத்து கூறுவதால் மாநிலத்தின் வளர்ச்சி வேகம் குறையும் என்றும் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் துணை நிலை ஆளுநரின் அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதாக கூறி உள்ள அவர் மாநிலம் வளர்ச்சிப் பெற வேண்டுமானால் கடந்த கால குறைபாடுகளை சரி செய்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் டெல்லி யூனியன் பிரதேசம் தொடர்பாக அளித்த திர்ப்பு புதுச்சேரிக்கு பொருந்தாது என்றும் அவர் கூறி உள்ளார்

மேலும் வங்கிகளில் நேரடியாக பணம் செலுத்திய மாணவர்கள் அதன் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவற்றை சென்டாக்கின் மின்னஞ்சலுக்கு நாளை மாலைக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ள து அன்பழகன் புதுவையில் முதியோர் விதவைகள் பென்சன் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு நிதி உதவி ஆகியவை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தி புதுவை அரசு இதை வழங்காததைக் கண்டித்து அஇஅதிமுகவினர் உள்ளது இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர் அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் தலைமையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மகளிரும் கலந்து கொண்டனர் போக்குவரத்து புதுவை தமிழகத்தில் நாளை போக்குவரத்து சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளன மத்திய அரசின் உத்தேச மோட்டார் வாகன சட்ட மசோதாவை ஆட்சேபித்து இந்த வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன நாளை காலை மணி முதல் மாலை மணி வரை பேருந்துகள் ஆட்டோக்கள் டாக்சிகள் போன்றவை ஒடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளன மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள மோட்டார் வாகன சட்டத்தை திரும்ப பெறக் கோரியும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வைக் கட்டுப்படுத்த கோரியும் டோல்கேட் கட்டணத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது

வங்ககடலில் வடமேற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி உள்ளதாகவும் இது வடமேற்கில் நகரக் கூடும் என்றும் இதனால் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்ககடல் மற்றும் அரபிக் கடலில் இருந்து தமிழகம் வழியாக மேக கூட்டம் நகரக் கூடும் என்பதால் திடீர் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள து மேட்டுர் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கணிசமாக குறைந்துள்ளது

காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை குறைந்ததை அடுத்து அணைக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது

அணைக்கு வரும் தண்ணீரைவிட பாசனத்திற்கு திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு அதிகமாக உள்ளது

மீண்டும்தலைப்புச் செய்திகள் அரசியலில் வன்முறையை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தி உள்ளார் புதிய தொழில் கொள்கை ஒன்றை அரசு விரைவில் கொண்டு வர இருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கூறி உள்ளார் துணை நிலை ஆளுநரின் பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்கள் குறித்து முதலமைச்சர் எதிர்மறைக் கருத்துக்களை வெளியிடுவது மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிக்கும் என்று புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறி உள்ளார் மோட்டார் வாகன சட்ட மசோதாவை ஆட்சேபித்து போக்குவரத்து அறிவித்துள்ள வேலை தொ ழிற்சங்கள் காரணமாக நானை புதுவை தமிழகத்தில் காலை முதல் மாலை வரை பேருந்துகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுன்னது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது